நரேந்திர மோடி மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் அழைப்பு விடுத்துள்ளார்

ஷண்முகம் புதிய டிஜிபி யாக திரு

கே திரிபாதி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை உள்ளிட்ட உத்தேசங்களை மத்திய அரசு கைவிட வேண்டுமென திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கோரியுள்ளார்

தண்ணீரை சேமிக்க மக்கள் இயக்கம் ஒன்றை தொடக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் நீர் பற்றாக்குறை நிலவுவதால் ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்க மக்கள் உறுதி ஏற்க வேண்டுமென இன்று அகில இந்திய வானொலியன் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் கூறினார் நீர் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீர் சேமிப்பிற்கான வழிமுறைகளை மக்களிடையே பரப்ப பிரச்சார இயக்கம் தொடக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இம்முயற்சிகளில் சமுதாயம் ஒற்றுமையாக ஈடுபட வேண்டுமென வலியுறுத்திய அவர் சமுதாயத்தின் அனைத்துப் பிரிவு மக்களும் கலாச்சார அமைப்புகளும் அவரவர் பாணியில் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்றார்

நீர் சேமிப்புப் பணிகளில் சிறப்பாக செயல்படுவோர் பற்றிய விவரங்களையும் மக்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டார்

நீர் முக்கியத்துவத்தைக் கருத்தில் கொண்டே மத்தியில் புதிய ஜல் ஷக்தி அமைச்சகம் உருவாக்கப்பட்டு இருப்பதாகவும் நீர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண இதனால் ஏதுவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் நீர் பற்றாக்குறை மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து மக்களுடன் விவாதிக்க கிராமசபைக் கூட்டங்களை நடத்துமாறு பஞ்சாயத்து தலைவர்களுக்கு தாம் கடிதம் எழுதி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தலார் சர்வ தேச யோகா தினம் அண்மையில் கொண்டாடப் பட்டதைச் சுட்டிக்காட்டிய திரு நரேந்திர மோடி முழுமையான உடல்நலம் பற்றிய விழிப்புணர்வினால் யோகாவின் மகத்துவம் அதிகரித்திருப்பதாகக் கூறினார் இமயமலையில் இருந்து இந்தியப் பெருங்கடல் வரையிலும் குளிரூட்டிய உடற்பயிற்சி கூடங்களில் இருந்து சுட்டெரிக்கும் பாலைவனம் வரையிலும் நகரங்களில் இருந்து கிராமங்கள் வரையிலும் யோகாவைப் போற்றிக் கொண்டாடுவதே அதன் பெருமைக்கு சான்று என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆரோக்கியமான தனி நபர்களே ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றும் இது யோகாவினால்தான் சாத்தியம் என்றும் அவர் கூறினார் ஜப்பான் இத்தாலி மற்றும் பல்வேறு நாடுகளில் யோகா பயிற்றுவிக்கப் படுவதைச் சுட்டிக்காட்டிய அவர் யோகாவைப் பரப்புவதே சமூக சேவைக்கு மிகச் சிறந்த உதாரணம் என்றார் பிரதமர் திரு

உலகிலேயே மக்களுடன் பிரதமரே நேரடியாக கலந்துரையாடும் வகையிலான முதலாவது பரிசோதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் மனதின் குரல் நிகழ்ச்சிதான் என்று மத்திய செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு

இன்று மஹாராஷ்டிர மாநில் புனே யில் ஆனந்த் நகர் பகுதி மக்களுடன் இணைந்து மனதின் குரல் நிகழ்ச்சியை வானொலியில் கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஸ்வச் பாரத் இயக்கத்தைப் போல நீர் சேமிப்பு பணிகளையும் மக்கள் இயக்கமாக மேம்படுத்த வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர விடுத்துள்ள வேண்டுகோளுக்கு மக்கள் அமோக ஆதரவு அளிப்பார்கள் என்றும் அவர் கூறினார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விசாகப்பட்டின த்தில் ஆந்திர முதலமைச்சர் திரு

பாதுகாப்பு உள்கட்டமைப்பு அமலாக்கத்தில் மாநில அரசுக்கும் பாதுகாப்பு திட்டங்களின் துறைகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தொடர வேண்டுமென அதிகாரிகளிடம் அவர் அறிவுறுத்தினார் கிழக்கு மண்டல கடற்படையின் கீழ் வரும் போர்க் கப்பல்கள் மற்றும் நீர் மூழ்கிக் கப்பல்களையும் அவர் பார்வையிட்டு கடற்படையினர் மற்றும் கலந்துரையாடினார் கடற்படையின் செயல்பாட்டு ஆயத்த நிலை குறித்தும் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கடலோர பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் பாதுகாப்பு அமைச்சரிடம் அதிகாரிகள் எடுத்துக் கூறினர் விதவைகளுக்கு உதவ இந்திரா காந்தி தேசிய கைம்பெண் ஒய்வூதியத் திட்டம் விதவையர் இல்லம் போன்ற பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார்

தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலராக திரு

ஷண்முகம் புதிய டிஜிபி யாக திரு

கே திரிபாதி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இதுவரை தலைமைச் செயலராக இருந்த திருமதி கிரிஜா வைத்தியநாதன் டிஜிபி யாக இருந்த திரு

ராஜேந்திரன் ஆகியோர் இன்றுடன் ஒய்வு பெற்றதைத் தொடர்ந்து புதிய தலைமைச் செயலரும் பொறுப்பேற்றனர்

ஷண்முகம் இதுவரை நிதித்துறைக்கான கூடுதல் தலைமைச் செயலராக இருந்தார் டிஜிபி யாக பதவி ஏற்றுள்ள திரு

கே திரிபாதி இதுவரை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணயத்தின் டிஐஜி யாக பதவி வகித்து வந்தார் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை அகில இந்திய நீதித் துறை தேர்வு போன்ற அறிவிப்புகளை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கோரியுள்ளார் இது மாநிலங்களின் உரிமைகளை ஒவ்வொன்றாகப் பறிக்க முயலும் ஆதிக்க மனப்பான்மை என்றும் மத்தியில் அதிகாரங்களை குவித்துக் கொள்வதே இந்த அறிவிப்புகளின் உள்நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கே பலத்த எதிர்ப்பு காணப்படும் நிலையில் ஒரே நாடு ஒரே ரெஷன் அட்டை என்பதும் மாநிலங்களில் பணியாற்றும் மாஜிஸ்டிரேட்டுகளைக் கூட மத்திய அரசே தேர்வு செய்யும் என்பதும் கூட்டாட்சித் தத்துவத்தின் அடிப்படைகளையே பாதிக்கக் கூடிய பிற்போக்கு வாதம் என்றும் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார் மாநில அரசுகளின் அதிகாரங்கள் பறிக்கப்படும் சூழல் ஏற்பட்டால் அதை எதிர்த்து அஇஅதிமுக குரல் கொடுக்கும் என்று தமிழக செய்தி விம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் கோவில்பட்டி யில் நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் கலந்துகொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா விட்டுச் சென்ற இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார்

ராமதாஸ் கூறியுள்ளார் இடைக்கால் தீர்ப்புக்கு பிந்திய காலகட்டத்தில் நீட் தேர்வினால் விரும்பிய பயன் விளையவில்லை என்றே உறுதியாகி இருப்பதால் மத்திய அரசு நீட் தேர்வுக்கு எதிரான பிரதான வழக்கை விரைந்து விசாரித்து இறுதித் தீர்ப்பு பெற ஏற்பாடு செய்ய வேன்டுமென இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அவர் கோரியள்ளார் அல்லது பிரதான வழக்கு விசாரித்து முடிக்கப்படும் வரை நீட் தேர்வை நிறுத்தி வைக்கவேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் நீட் தேர்வு மூலமான மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மத்திய தொகுப்பு இட ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு

திருமாவளவன் கோரியுள்ளார் மதுரை யில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராம னிடம் தாம் நேரில் வலியுறுத்த உள்ளதாகத் தெரிவித்தார் தமிழகத்திற்கு குடிநீர் வழங்க மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார் நெல்லை மாவட்டம் நாங்குனேரி சட்டமன்றத் தொகுதியில் காங்கிரஸ் ஏற்களவே வெற்றி பெற்றுள்ளதால் இத்தொகுதிக்கான இடைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியிட வாய்ப்புள்ள போதிலும் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலி னின் மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அவரை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திரு

திருநாவுக்கரசர் கூறியுள்ளார் இன்று திருச்சி யில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நாங்குனேரி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ திரு வசந்தகுமார் கன்னியாகுமரி மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்றதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜிநாமா செய்ததால் நாங்குனேரி தொகுதி காலியாக உள்ளது புதுவையில் வருவாய் மற்றும் பேரிடர் நிர்வாகத் துறையின் மூலம் வழங்கப்படும் ஜாதிச் சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் போன்ற சான்றிதழ்களை இணைய தளம் மூலம் வழங்கும் வசதியின் தொடக்க விழா நாளை நடைபெற உள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் இவ்விழாவில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கலந்து கொண்டு இணையதளம் மூலம் சான்றிதழ் வழங்கும் பணிகளைத் தொடக்கிவைக்க இருக்கிறார் வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் சமூகநலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர்

பக்தர்களின் வசதிக்கென கோவில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளன